ஆக்ஸிஜன் விநியோகத்தை உடனடியாக அதிகரிக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார் கோவிட் சிகிச்சைக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க அனைத்து மாநில மற்றும் யூவியன் பிரதேச அரசுகளுக்கு மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் கோவிட் பரவலை தடுக்க நாளை முதல் புதிய கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வருவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஆற விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகள் மற்றும் வீடுகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தேவையான மருத்துவ ஆக்ஸிஜன் விநியோகத்தை உடனடியாக அதிகரிக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார் நாட்டில் ஆக்ஸிஜன் இருப்பு மற்றும் உற்பத்தி நிலவரம் குறித்து மத்திய அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் நேற்று ஆய்வு நடத்திய பிரதமர் ஆக்ஸிஜன் மற்றும் மருந்து பொருட்கள் கையிருப்பை அதிகரிக்க அரசின் அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றார் நோயாளிகளுக்குத் தேவையான ஆக்ஸிஜனை வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் சாதனங்களின் இறக்குமதியை விரைவுப்படுத்துவதுடன் இவற்றை இறக்குமதி செய்வதற்கான அனுமதிகளை தடையின்றி வழங்குவதை உறுதி செய்யுமாறும் மத்திய வருவாய்த் துறையினரை பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் கோவிட் சிகிச்சைக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதில் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று ககாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவளமும் இந்தோ திபெத் எல்லைக்காவல்படையும் இணைந்து உருவாக்கியுள்ள சர்தார் பட்டேல் கோவிட் சிகிச்சை மையத்தை அவர் நேற்று நேரில் ஆய்வு செய்தார்

இந்த சிகிச்சை மையத்தில் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் ஆக்ஸிஜன் சிலிண்டர் எக்ஸ்ரே உள்ளிட்ட அனைத்து மருத்துவ உதவிகளும் போதிய அளவு உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார்

இத்தொடர்பான ஆய்வுக்கூட்டத்தில் பேசிய அவர் இடர்பாடுகள் மிகுந்த தருணங்களில் பாதுகாப்பு படையினரின் பணிகள் மீது மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாக கூறினார் வெளிநாடுகளில் இருந்து ஆக்ஸிஜன் டேங்கர்களை தேவைப்படும் இடங்களுக்கு கொண்டு செல்ல இந்திய விமானப்படை விமானங்கள் சிறப்பாக செயவ்பட்டு வருவதாக அவர் பாராட்டு தெரிவித்தார் சிங்கப்பூரிலிருந்து விமானப்படை விமானம் மூலம் நான்கு ஆக்ஸிஜன் கன்டெய்னர்கள் நேற்று இந்தியா வந்தடைந்து ஆக்ஸிஜன் டேங்கர்களை ஒரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதில் இந்திய கப்பல்படை கப்பல்கள் தயாராக உள்ளதாக கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தனர் இக்கூட்டத்தில் முப்படைகளின் தளபதி திரு பிபின் ராவத் கடற்படை தளபதி அட்மிரல் கரம்வீர் சிங் ரானுவ தலைமை தளபதி திரு எம் எம் ரணவனே உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர் கோவாக்ஸின் தடுப்பூசிக்கான விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அதனை தயாரிக்கும் பாரத் பயோடெக் நிறுவனம் அறிவித்துள்ளது

மஹாவீர் ஜெயந்தி இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி தலைவர்கள் பலர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் அஹிம்சை கருணை மற்றும் தன்னலமற்ற தன்னம போன்ற போதனைகளின் மூலம் நல்லிணக்கம் மற்றும் வளர்ச்சிக்காக ஒளிமிகுந்த வழிகளை மனிதகுலத்திற்குக் காட்டியவர் பகவான் மஹாவீரர் என்று குறிப்பிட்டுள்ளார்

இதையொட்டி கடைகள் வணிக நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருப்பதுடன் அரசு மற்றும் தனியார் வாகனப் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது மருத்துவ சிகிச்சை உள்ளிட்ட அத்தியாவசிய தேவை தவிர மற்ற காரணங்களுக்காக மக்கள் வீடுகளை விட்டு வெளியில் வருவதை தவிர்க்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இதனிடையே நாளைமுதல் மேலும் சில புதிய கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வருவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது இதன்படி அனைத்து திரையரங்குகள் உடற்பயிற்சிக் கூடங்கள் கேளிக்கை மற்றும் மதுபானக் கூடங்கள் செயல்படுவதற்கு அனுமதி கிடையாது பெரிய கடைகள் மற்றும் வணிக வளாகங்கள் இயங்குவதற்கும் வணிக வளாகங்களில் உள்ள பலசரக்கு மற்றும் காய்கறி கடைகளுக்கும் அனுமதியில்லை மளிகை மற்றும் காய்கறிக் கடைகள் உள்ளிட்ட இதர அனைத்துக் கடைகளும் வழக்கம் போல் செயல்பட அனுமதிக்கப்படுகிறது சென்னை உட்பட அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் அழகு நிலையங்கள் சலூன் கடைகள் இயங்குவதற்கு அனுமதி கிடையாது அனைத்து உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளில் பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படும் அனைத்து வழிபாட்டுத் தலங்களிலும் பொது மக்கள் வழிபாட்டுக்கு அனுமதியில்லை

இதனை அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி யூ டியூப் மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் இணைய தளங்களில் நேரடியாக ஒலிபரப்பாகும் பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் சென்னை அலைவரிசை ஒன்றில் ஒலிடரப்பாகும்

தொற்றுக்கான தடுப்பூசி செலுத்தும் பணிகள் இந்தியாவில் விரைவாக நடைபெற்று கோவிட் வருவதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது

கோவிட் தொற்று சிகிச்சைக்கான ஆக்ஸிஜன் கன்டெய்னர் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்களுக்கான இறக்குமதி வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த வரி விலக்கு அடுத்த மூன்று மாதங்களுக்கு நடைமுறையில் இருக்கும் என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதற்காள அளைத்து நடைமுறைகளையும் உயர்முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொள்ளப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய மறைமுக வரிகள் வாரியம் உத்தரவிட்டுள்ளது உயிர்காக்கும் மருந்துகள் சிகிச்சைக்கான மூலப்பொருட்கள் ஆகியவற்றை பயனாளிகள் குறைந்த காலத்தில் இறக்குமதி செய்து கொள்ளும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது